பொதுமக்கள் வாகனங்களில் செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது

வந்துள்ள செய்திகளை தமிழக அரசு மறுத்துள்ளது

இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனையை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எணணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் எல்லையில் நடந்த மோதல் குறித்து குறிப்பிட்ட பிரதமர் வீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீணாகாது என்று கூறினார் இந்தியாவின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் சேதம் விளைவிக்கும் வகையில் நம்மை யாராவது சீண்டினால் தக்க பதிவடி கொடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார்

இந்நோய்த் தொற்று குறித்து பிரதமர் நேற்று காணொலிக் காட்சி வாயிலாக நடத்திய ஆலோசனையின்போது பேசிய முதலமைச்சர் மாநிலத்தில் எடுக்கப்பட்டுள்ள தடுப்புப் பணிகளை விளக்கினார்

இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் கூடுதலாக மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதாரப் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

சென்னையில் முழுஊரடங்கு கடுமையாக இருக்கும் என்றும் நோய்த் தொற்றை தடுக்க பொதுமக்கள் அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய்த் தடுப்புப் பணிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து நேற்று நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் சென்னையில் முழு ஊரடங்கிற்குப் பின்னர் நோய் தொற்றின் தாக்கம் குறையும் என்று திரு வேலுமணி நம்பிக்கை தெரிவித்தாா்

செகண்ட்ஸ் இந்நிலையில் சென்னையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் நேற்று ஆலோசனை நடத்தினார் சென்னையில் அத்தியாவசியப் பொருட்களை அதியாவசியப் வாங்க பொதுமக்கள் வாகனங்களில் செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது

முழுமுடக்கத்தின்போது அருகில் உள்ள கடைகளுக்கு வாகனங்களில் செல்லாமல் நடந்தே செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் நோய்த் தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டும் வாகன நடமாட்டத்தை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கையை காவல்துறை எடுத்துள்ளது மருத்துவ சேவைகளுக்கு மட்டும் தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் அதற்கு தனி பாஸ் வழங்கப்படும் என்று காவல்துறை கூறியுள்ளது முழுஊரடங்கின்போது ஆட்டோ டாக்ஸி மற்றும் இதர தனியார் வாகனங்கள் இயங்க அனுமதி கிடையாது என்று போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதேநேரத்தில் இ பாஸ் பெற்றுக் கொண்டு விமானம் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு வாகனங்களில் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் எந்தவிதமான அனுமதி சீட்டும் இன்றி வாகனங்களில் சுற்றித் திரிவோர்மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது போலி இ பாஸ் வைத்து வாகனங்களை இயக்குவது கண்டறியப்பட்டால் குற்றவியல் சட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் இல்லங்கள் வீட்டில் தங்கியிருக்கும் முதியோர் மற்றும் நோயாளிகளுக்கு உதவி புரிவோர் மற்றும் அரசு தனியார் தொண்டு நிறுவன ஊழியர்களுக்கு வாகன அனுமதி வழங்கப்படும்

சம்பந்தப்பட்ட நியாயவிலைக் கடை ஊழியர்களே குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கேச் சென்று இந்த தொகையை வழங்குவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் இதற்காக இந்த நாட்களில் நியாயவிலைக் கடைகள் செயல்படாது என்றும் அவர் கூறியுள்ளார் மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடைவரை சென்று சேர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு் துரைக்கண்ணு தெரிவித்திருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேவைக்கு அதிகமாகவே வேளாண் இடுபொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார்

பாலமுரளி உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுவந்த நிலையில் நேற்று காலமானார் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அன்னாரது குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்க உத்தரவிட்டுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் அலுவலகப் பிரிவில் முதுநிலை தனிச் செயலாளராக பணிபுரிந்து வந்த திரு தாமோதரன் உயிரிழந்ததை அடுத்து அவரது குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் இரங்கவையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்திய சீன எல்லையில் வீரமரணமடைந்த ஹவில்தார் பழனியின் உடல் நேற்று மதுரை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது விமான நிலையத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு வினெய் காவல்துறை கூடுதல் தலைவர் திரு டேவிட்சன் தேவாசிர்வாதம் தென்மண்டல ஐஜி திரு சண்முக ராஜேஸ்வரன் மதுரை சரக டிஐஜி திருமதி ஆனி விஜயா நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் உட்பட ஏராளமானோர் மலரஞ்சலி செலுத்தினர் பின்னர் பழனியின் உடல் வாகனத்தின மூலம் அவரது சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்கலூர் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது முழுராணுவ மரியாதையுடன் அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழகத்தின் பல பகுதிகளிலும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையிலும் காணப்படும் வெட்டுக்கிளிகள் உள்ளூர் வகையைச் சேர்ந்தவையே என்றும் அவை பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க வேளாண் தோட்டக்கலைத் துறையுடன் இணைந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக் கழகம் அவற்றை இயற்கை முறையில் அழிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது இதுகுறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக பல்கலைக் கழக பயிர் பாதுகாப்பு மைய இயக்குநர் டாக்டர் கு பிரபாகரன் தெரிவித்துள்ளார் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலய சுற்றளவு பகுதி குறைக்கப்படவுள்ளதாக வந்துள்ள செய்திகளை தமிழக அரசு மறுத்துள்ளது மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி அனைத்து சரணாலயங்களையும் மையப்பகுதி இடைநிலைப்பகுதி சூழல்சார் பகுதி என முறைப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக அரசு கூறியுள்ளது அதன்படி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலய ஏரியைச் சுற்றியுள்ள பகுதிகள் முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது